வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி

தலைப்புச் செய்திகள் இந்திய உயர்கல்வித் துறையின் சேவைகள் கிராமப்புற மக்கள் மற்றும் விளிம்பு நிலைப் பிரிவினர் வரை பரவி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

தீரத் சிங் ராவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியில் பிஜேபி இல்லாமல் எவரும் ஆட்சி அமைக்க முடியாது என்று முன்னாள் அமைச்சர் திரு நமச்சிவாயம் கூறியுள்ளார் ராம்நாத் இந்திய உயர்கல்வித் துறையின் சேவைகள் கிராமப்புற மக்கள் மற்றும் விளிம்பு நிலைப் பிரிவினர் வரை பரவி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

தெய்வப் புலவர் திருவள்ளுவரின் உன்னத போதனைகளை அனைவரும் உள்வாங்கிக் கொள்ளுதல் அவசியம் என்று குடியரசுத் தலைவர் கூறினார்

பிக் கள் தீவிர பங்கேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று காலை நடைபெற்ற பிஜேபி நாடாளுமன்றக் குழுவின் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்தார் கொரோனா பெருந்தொற்றை திறம்பட்ட முறையில் எதிர்கொண்டு பொருளாதாரத்தை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதில் சீரிய தலைமை வழங்கியதற்காக பிஜேபி எம்பிக்கள் இக்கூட்டத்தில் பிரதமரைப் பாராட்டினர் அண்மையில் நடைபெற்ற தேர்தல்களில் பாரதிய ஜனதாவிற்கு கிடைத்த வெற்றிகள் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார்

தீரத் சிங் ராவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நிர்வாக மற்றும் அமைப்பு ரீதியில் ஏராளமான அனுபவம் உள்ளவர் திரு தீரத் சிங் ராவத் என்றும் அவரது தலைமையில் உத்தராகண்ட் மாநிலம் வளர்ச்சியின் புதிய உயரங்களை எட்டும் எனத் தாம் நம்புவதாகவும் டுவிட்டரில் பிரதமர் கூறியுள்ளார் உத்தராகண்ட் முதலமைச்சர் பதவியில் இருந்து திரு திரிவேந்திர சிங் ராவத் நேற்று ராஜனாமா செய்ததை தொடர்ந்து புதிய முதலமைச்சராக திரு தீரத் சிங் ராவத் பதவியேற்றுள்ளார் நாடாளுமன்றம் புதிய வேளாண் சட்டங்களை ஆட்சேபித்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று எதிர்கட்சிகள் அமளி ஏற்படுத்திய போதிலும் கூச்சல் குழப்பத்திற்கு இடையிலேயே சட்டங்களை நிறைவேற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது

அவையில் அமைதி ஏற்படுத்த அவைத் தலைவர்கள் முயன்ற போதிலும் பலன் இல்லாததால் அலுவல்கள் மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு இறுதியில் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன

இதில் சேரும் நிதி ஒவ்வொரு நிதியாண்டிலும் ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் சுகாதார பாதுகாப்பு திட்டம் போன்ற முக்கிய திட்டங்களுக்குப் பயன்படுத்திக் கொள்ளப்பட்டு பின்னர் பட்ஜெட் ஒதுக்கீடு மூலம்ஈடுகட்டப்படும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

நமச்சிவாயம் கூறியுள்ளார் இன்று பிஜேபி தேர்தல் அலுவலகத்தின் திறப்பு விழாவில் பேசிய அவர் புதுச்சேரியில் பிஜேபி விரைவிலேயே மிக வலுவான கட்சியாக மாறும் என்றார் கட்சியின் மாநிலத் தலைவர் திரு

நிர்மல்குமார் சுரானா தெரிவித்தார் எந்தெந்த தொகுதிகள் என்பது இன்றைய தினம் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்

சுரானா செய்தியாளர்களிடம் பேசுகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக நீடிப்பதாகவும் அக்கட்சியுடன் பேச்சு வார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூறினார் புதுச்சேரி முதலமைச்சர் பதவிக்கான வேட்பாளராக திரு ரங்கசாமியை என் ஆர் காங்கிரஸ் அறிவித்து இருப்பது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு தயவு செய்து குழப்ப வேண்டாம் என்று திரு சுரானா பதில் அளித்தார் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத விதத்தில் தாங்கள் கூட்டணி அமைத்திருப்பதாகவும் மிகுந்த அனுபவம் உள்ள முன்னாள் முதலமைச்சர் திரு ரங்கசாமியின் தலைமையை ஏற்று தேர்தலை தாங்கள் சந்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

ஆர் காங்கிரஸ் செயற்குழுவின் அவசரக் கூட்டத்தில் முதலமைச்சர் பதவிக்கான கட்சியின் வேட்பாளராகத் திரு ரங்கசாமியை அறிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

பூர்வா கர்க் இன்று அனைத்து வங்கியாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார்

மாவட்ட தேர்தல் அதிகாரி தலைமையிலான இப்பணிகளில் துணைத் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர் சாஹு தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்து சென்னையில் உள்ள பத்திரிக்கை தகவல் அலுவலகத்தால் தயாரிக்கப்பட்ட தகவல் கையேட்டை மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்திய பிரதா சாஹு இன்று வெளியிட்டார் கையேட்டின் சிறப்பு அம்சங்களையும் தேர்தலை சுதந்திரமாகவும் வெளிப்படையாகவும் நடத்த தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளையும் அவர் எடுத்துக் கூறினார் பத்திரிக்கை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் திரு

அண்ணாதுரை பத்திரிக்கை தகவல் அலுவலக இயக்குநர் திரு குருபாபு பலராமன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் கதிரியக்கம் செல்போன் கோபுரங்களில் இருந்து வெளியேறும் கதிரியக்கம் முற்றிலும் பாதுகாப்பான வரம்பிற்குள் இருப்பதால் உடல் நலத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் இதனால் செல்போன் கோபுரங்களை அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம் என்றும் தமிழ்நாடு தொலைத் தொடர்புத் துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது